ஏற்றுக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

எதிர்க்கட்சிகள் அச்சத்தை ஏற்படுத்துவதாக பிஜேபி பொதுச்செயலாளர் திரு முரளிதர் ராவ் கூறியிருக்கிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திறந்துவைத்தார்

பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார்

பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் சற்றுமுன் தொடங்கிவைத்தார் இனி விரிவான செய்கிகள் சமூகம் மற்றும் நிர்வாக கட்டமைப்பில் சட்டத்தின் அடிப்படையிலான மாற்றங்களே நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் இரண்டுநாள் சர்வதேச நீதித்துறை மாநாட்டில் பேசிய பிரதமர் சுட்டம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்றும் நாட்டு மக்கள் நீதித்துறையின் மீது அதிக நம்பிக்கை எவத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் அயோத்தி நிலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாட்டு மக்கள் முழு மளதோடு ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நீதித்துறை நிர்வாகத்தை தொழில்நட்ப ரீதியாக மேம்படுத்தி அதன் திறன்மிக்க சேவைய தங்குதடையின்றி வழங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் அனைத்து நீதிமன்றங்களையும் ஈ கோர்ட் என்ற ஒருங்கிணைந்த கட்டமைப்புக்குள் கொண்டுவருவதற்கான முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாகத் தெரிவித்தார்

குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக இஸ்லாமிய மக்களிடையே எதிர்க்கட்சிகள் தவறான கருத்துக்களைக் கூறி அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக பிஜேபி பொதுச் செயலாளர் திரு முரளிதர் ராவ் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் இன்று பிஜேபி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிஜேபி முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செயல்படவில்லை என்றும் மத்தியில் மதசார்பற்ற அரசாகவே பிஜேபி செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இதனை தமிழக மக்கள் நன்கு அறிந்துள்ளதாகவும் திரு முரளிதர் ராவ் தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மத்திய அமச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு மோடி உலக நாடுகள் விரும்பும் தலைவராக செயல்பட்டு வருகிறார் என்றும் தமிழக மக்கள் விரும்பும் கட்சியாக பிஜேபி நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதாகவும் கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலாள அரசு பொறுப்பேற்ற பின்னா் நாட்டின் பாதகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை இணை அமைச்ச் திரு கிஷன்ரெட்டி கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்புப் படை மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மத்திய அரசு மேற்கொண்ட உறதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாத செயல்கள் மற்றும் நக்ஸலைட் வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் விமான நிலையங்களில் மத்திய தொழில் பாதுகள்பபுப் படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்னட அம்சா் மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் துத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பத்மபுறீ சிவந்தி ஆதித்தனார் மனிமண்டபத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார்

வெள்ளநீர் கடலில் கலப்பதைத் தடுத்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையில் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்புத் திட்டம் இவ்வாண்டுக்குள் முடிக்கப்படும் என்று இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் தெரிவித்தார் தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு சொன்னதை மட்டுமின்றி சொல்லாததையும் செயல்படுத்தி வருவதாகக் கூறிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத் திட்டங்களையும் பட்டியலிட்டார் சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டப திறப்பு விழாவில் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீா்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பங்கேற்றனர் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பாதகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார் இதனை அடுத்து இந்த சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள வேளாண் நிலங்களை பாதுகாப்பதற்கு இந்த சுட்டம் வகை செய்கிறது தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு சென்ற ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு நடத்தப்படும் என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகள் தெரிவித்துள்ளார்

கிராமப்புற மாணவர்களும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் திரு அன்பழகன் கூறினார் தருமபுரி மாவட்டத்தில் நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த முன்னூரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்புத் தேவை என்றும் அமைச்சர் திரு அன்பழகன் கூறினார் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் திட்டத்திற்கான வரைவு அறிக்கை அரசிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திட்டப்பணிகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக இன்றுகாலை கிருஷ்ணகிரி ஆடவர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்ட அமைச்சா் திரு கே பி அன்பழகன் தோ்ச்சி விகிதத்தில் தமிழக மாணவா்கள் முதலிடத்தில் உள்ளதாகக் கூறினா் கிருஷ்ணகிரியிலும் தமிழக அரசின் மூன்று ஆண்டு சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் திறந்து வைத்தாா் விளையாட்டுச்செய்கிகள் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகள் ஒடிஸா மாநிலம் கட்டாக்கில் இன்று தொடங்குகியது பிரதம் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இப்போட்டிகளை தொடங்கி வைத்தாா்

புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது

ஹங்கேரியன் ஒபன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்தியன் சரத் கமல் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று பெங்களுரு அணி கொல்கத்தா அணியை எதிர்னெள்கிறது